எடப்பாடி

பன்வாரிலால் புரோகித் அரியலூரில் தூய்மையை பாரத விழிப்புணர்வு ரதத்தை இன்று துவக்கி வைத்தார்

ருருருருரு முதலமைச்சர் தமிழகத்தில் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை திறம்பட பாதுகாத்து வருவதாக முதலமைச்சர் திரு

சென்னை கலைவாணர் அரங்கில் காவலர் நிறை வாழ்வு பயிற்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் புலனாய்விலும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதிலும் உள்நாட்டு பாதுகாப்பிலும் நம் காவல்துறை பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் பாராட்டியுள்ளார் அதனால்தான் தமிழக காவல்துறை உலக மற்றும் தேசிய அளவில் தனித்துவத்துடன் விளங்குவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்தல் அவற்றை கண்டுபிடித்தல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல் இயற்கை சீற்ற சவால்களை எதிர்கொள்ளுதல் முக்கியமான அமைப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்குதல் போன்ற பணிகளையும் காவல்துறையினர் செவ்வனே மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார்

இத்தகைய காவல்துறையினரின் மனநலன் குடும்ப நலனை பேணும் வகையில் பெங்களுருவில் உள்ள தேசிய மனநல ஜேஆர்யுளே நிறுவனத்துடன் இணைந்து நிறைவாழ்வு பயிற்சி இன்று வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார்

இதன் மூலம் காவலர்கள் தத்தம் பணிகளை புத்துணர்ச்சியுடனும் சிறப்பாகவும் செய்ய முடியும் என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்

ருருருருரு ஆளுநர் சுற்றுப்புற துாய்மையை பராமரிப்பதன் மூலம் தொற்றுநோய்களிலிருந்து நம்மை முழுவதுமாக காத்துக்கொள்ள முடியும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற துாய்மை பாரத விழிப்புணர்வு ரதம் மற்றும் பேரணியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் மாநிலத்திலேயே தூய்மையான மாவட்டம் என்ற பெயரை அரியலூர் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முன்னதாக ஒற்றுமை திடலில் புகைப்பட கண்காட்சியை துவக்கிவைத்த அவர் தூய்மை பாரத இயக்க உறுதிமொழியை மாணாக்கருக்கு செய்து வைத்தார்

பின்னர் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த பேச்சுப்போட்டி கட்டுரைப்போட்டி கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளை வழங்கினார் மாலை அரசு விருந்தினர் மாளிகையில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அரசு அதிகாரிகளிடம் ஆய்வு செய்யும் ஆளுநர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொள்கிறார்

நரேந்திரமோடி புதுதில்லியில் சா்வதேச வா்த்தக கண்காட்சிகள் நடைபெறுவதற்கான சிறப்பு மையத்திற்கு இன்று மாலை அடிக்கல் நாட்டுகிறார்

இந்த மையம் அமைவதன் மூலம் வாத்தகம் வணிகம் தொடர்பான உலகளாவிய கண்காட்சிகளுக்கு சிறந்த வாய்ப்பு அமையும் என்பதோடு வர்த்த பரிமாற்றத்திற்கும் பெரிதும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

திட்டத்திற்கு மத்திய தொழிலாளா் நலத்துறை அமைச்சா் திருசந்தோ் கேங்வாா் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இக்கழகத்தின் வாரிய கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன்மூலம் காப்பீடு செய்துள்ளோருக்கு வேலையில்லாத காலங்களில் அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக பணம் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார்

நீதிபதிகள் ஏ

சிக்ரி அஷோக் பூஷன் அடங்கிய அமர்வு கூடுதல் தலைமை வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்தது

வழக்கு விசாரணை நீண்ட காலமாக நடைபெற்றுக்கொண்டிருப்பதால் இதற்கான அவசியத்தையும் நீதிமன்றம் வலியுறுத்தியது

சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் எம்

குழந்தைவேலு பல்துறைகளில் திறன் அறிவை மேம்படுத்திக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

ருருருருரு நீலகிரி நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பழங்குடியின மக்களிடையே ரத்த சோகையை தடுப்பதற்கான நடமாடும் மருத்துவக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி

இதில் உரையாற்றிய அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குனர் திரு பழனிசாமி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தேவைக்கேற்ப கையாள்வதன் ருருருருரு திருநெல்வேலி திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வழக்கு விபரங்களை தெரிந்துகொள்ள தொடுதிரை கணிணி வசதியை மாவட்ட முதன்மை நீதிபதி ராஜசேகர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை கிளைக்கு அடுத்தபடியாக நெல்லை நீதிமன்றத்தில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

ருருருரு கோவில் திருச்சி மாவட்டம் குணசீலம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் பிரம்மோந்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது

துபாயில் நாளை நடைபெறும் போட்டியில் இந்தியா பங்களாதேஷையும் அபுதாபியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தானுடனும் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானுடனும் மோதுகின்றன